நடைபெறுகிறது முதலமைச்சரும் அஇஅதிமுக வேட்பாளருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று எடப்பாடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார்

க

உலக நுகர்வோர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு

அதனை தொடா்ந்து எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட நங்கவல்லி ஜலகண்டாபுரம் செட்டிமாங்குறிச்சி கொங்கணாபுரம் ஆகிய இடங்களில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார் கலைவர் திரு

க ஸ்டாலின் கொளத்தார் தொகுதியில் கிழுக போட்டியிடுவதற்காக வேட்பு மனு தாக்கல் செய்தார் இதனை தொடர்ந்து இன்றுமாலை திருவாருர் மன்னார்குடி நன்னிலம் ஆகிய தொகுதிகளில் தமது கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று வாக்கு சேகரிக்கிறார் கோவை தெற்கு தொகுதியில் பிஜேபி வேட்பாளரும் கட்சியின் தேசிய மகளிர் அணித்தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் இன்று கோவை மத்திய மண்டல அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்தார் திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் திரு

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அஇஅதிமுக வேட்பாளரும் மின் துறை அமைச்சருமான திரு

தங்கமணியும் ராசிபுரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரும் மாநில சமூகநலத்துறை அமைச்சருமான டாக்டர் வே சரோஜாவும் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரும் மாநில உயர்கல்விதுறை அமைச்சர் திரு

அன்பழகன் இன்று வேட்பு மனுதாக்கல் செய்தனர் தூத்துக்குடி கோவில்பட்டியில் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு மதுரை திருமங்கலத்தில் அமைச்சர் ஆர்

உதயகுமார் நாகை வேதாரண்யத்தில் அமைச்சர் திரு

சத்தியபிரதா சாகு தெரிவித்துள்ளார்

சிவராசு இன்று ஆய்வு செய்தார்

ஆட்டோக்களில் தோதல் விழிப்புணா்வு வில்லைகள் ஒட்டப்பட்டத்தையும் அவா் பார்வையிட்டார்

சிவராசு அறிவுறுத்தியுள்ளார்

மனுக்களை விலக்கி கொள்ள நாளை மறுநாள் இறுதி நாளாகும்

இதுதொடர்பான துணை கேள்விகளுக்கு பதில் அளித்த நிதித்துறை இணை அமைச்சர் திரு

பிரல்ஹாத் ஜோஷி இன்று அறிமுகம் செய்தார்

இந்நாளை ஒட்டி மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் விடுத்துள்ள செய்தியில் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கவும் மதிக்கவும் அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்தேக்கர் விடுத்துள்ள செய்தியில் நுகர்வோருக்கு தரமான பொருட்கள் உரிய விலையில் கிடைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார்